பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆப்கானிய அதிபர் திரு அஷ்ரப் கனி ஆகியோர் இன்று புதுடெல்லியில் பேச்சுவார்த்தை நடத்தினர் புதுவையில் தாய்மைப் பணி இயக்கத்தை மேலும் சிறப்பாக செயல்படுத்துவது குறித்து துணைநிலை ஆளுநர் டாக்டர் இரண்பேடி இன்று ராத்நிவாசில் அரசுச் செயலர்களின் கூட்டம் ஒன்றை நடத்தினார்

முத்தலாக் முறையை தண்டனைக்குரிய குற்றமாக அறிவிக்கும் அவசர சட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது அமைச்சரவை கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகள் குறித்து மத்திய சட்டத்துறை அமைச்சர் திரு ரவிசங்கர் பிரசாத் இன்று புதுடெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் முத்தலாக் முறையை உச்சநீதிமன்றம் ஏற்கனவே சட்டத்திற்கும் அரசியல் சாசனத்திற்கும் விரோதமானது என அறிவித்திருப்பதாக கூறினார் முத்தலாக் முறை பற்றிய மசோதா மக்களவையில் நிறைவேற்றப்பட்ட பின்னர் மாநிலங்களவையில் தடைப்பட்ட நிலையில் எதிர்கட்சிகளின் ஆதரவைப் பெற அரச முயன்றபோதிலும் காங்கிரஸ் இதற்கு முன் வரவில்லை என்று அவர் தெரிவித்தார்

ரவிசச்கர் பிரசாத் புதுடெல்லியில் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார் குடியரசுத் துணைத் தலைவர் திரு வெங்கைய நாயுடு ருமேனிய தலைநகர் புக்காரெஸ்டில் அந்நாட்டு நாடாளுமன்றக் கீழரையின் தலைவர் திரு லிவியூ டிராக்னியா வை சந்தித்து பேசினார் ருமேனியா நாடாளுமன்ற மேலவையின் தலைவர் திரு காலின் போபெஸ் தரிச்யானு வையும் பிரதிநிதிகள் நிலையில் அவர் சந்தித்து இரு தரப்பு பிரச்சனைகள் குறித்து விவாதித்தார் இதைத் தொடர்ந்து எண்ணெய் எரிவாயு துறையில் இரு நாடுகளுக்கும் இடையே புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தாயிற்று குடியரசுத் துணைத் தலைவர் திரு வெங்கையநாயுடு இன்று புக்காரெஸ்டில் ருபேனிய அதிபர் திரு கிளாஸ் வெர்னர் யோகானீ சையும் சந்தித்து பேசினார் பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆப்கானிய அதிபர் திரு அஷ்ரஃப் கனி ஆகியோர் இன்று புதுடெல்லியில் பேச்சுவார்த்தை நடத்தினர் இருதரப்பு உறவுகள் மற்றும் பிராந்தியப் பாதுகாப்பு தொடர்பான பிரச்சனைகள் குறித்து இவர்கள் விவாதித்தனர் முன்னதாக திரு அஷ்ரஃப் கனி ஒரு நாள் பயணமாக இன்று காலை புதுடெல்லி வந்து சேர்ந்தார் விமான நிலையத்தில் மத்திய வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் பூரி அவரை வரவேற்றார் இந்திய அறக்கட்டளை சார்பில் ஆப்கானிய அதிபருக்கு வரவேற்பு நிகழ்ச்சி நடத்தப்படுகிறது இந்தியாவிற்கும் ஆப்கானிஸ்தானிற்கும் இடையிலான அரசியல் மற்றும் பாதுகாப்பு ஒத்துழைப்பு குறித்த கூட்டுப் பணிக்குழுவின் கூட்டத்திற்கு தலைமை ஏற்க வெளியறவுச் செயலர் திரு விஜய் கோகலே கடந்த வாரம் காபூல் சென்றதும் குறிப்பிடத் தக்கது பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை புதுடெல்லியில் இந்திய சர்வதேச மாநாட்டு மற்றும் கண்காட்சி மையத்திற்கு அடிக்கல் நாட்டுகிறார்

கட்டாய ஹெல்மட் சட்டத்தை தமிழக அரசு முறையாக அமல்படுத்த வில்லை என சென்னை உயர்நீதிமன்றம் அதிர்ப்தி வெளியிட்டுள்ளது கட்டாய ஹெல்மட் சட்டத்தை முழுமையாக அமல்படுத்த அரசுக்கு உத்தரவிடக் கோரி ராஜேந்திரன் என்பவர் தாக்கல் செய்திருந்த பொதுநலன் மனு நீதிபதிகள் திரு மணிக்குமார் திரு சுப்ரமணிய பிரசாத் ஆகியோர் அடங்கிய அமர்வின் முன்னிலையில் இன்று விசாரணைக்கு வந்தபோது இரு சக்கர வாகனங்களில் செல்லும் போலீசார் ஹெல்மட் அணிகிறார்களா காரில் செல்லும் காவல்துறை அதிகாரிகள் சீட் பெல்ட் அணிகிறார்களா என்று நீதிபதிகள் வினவினர்

மணல் கொள்ளை பிரச்சனை பற்றிய வழக்கு நீதிபதிகள் திரு

எம் சுப்ரமணியம் திருமதி

ஏற்கனவே சட்டத்தில் உள்ள விதியை அமல்படுத்த இவ்வளவு நீண்ட நடைமுறை ஏன் என்று நீதிபதிகள் வினவினர்

புதுவையில் ஸ்வச்சதா இயக்கத்தின் வெற்றியை உறுதிப்படுத்த துணைநிலை ஆளுநர் டாக்டர் கிரண்பேடி மேற்கொண்டு வரும் முயற்சிகளை பிரதமர் திரு நரேந்திர மோடி பாராட்டி கூடுதல் எண்ணிக்கையில் மக்களை இந்த இயக்கத்தில் ஈடுபடுத்தவும் குப்பைகளை தரம்பிரித்து அகற்றுவது குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் உள்ளூர் அளவிலான கழிவுநீர் மேலான்மை வசதிகளை மேம்படுத்தவும் கேட்டுக் கொண்டுள்ளார்

கத்தமே சேவை இயக்கத்தின் போது தாங்கள் மேற்கொள்ள உள்ள தூய்மை பணிகள் குறித்து அரசுச் செயலர்கள் இக்கூட்டத்தில் எழுத்து வடிவில் ஒப்புதல் கொடுத்தனர்

அரசுச் செயலர்களின் ஸ்வச்சதா முயற்சிகள் பற்றிய தகவல்கள் ஆவணமாக தொகுக்கப்பட்டு பிரதமரிடம் வழங்கப்படும் என்றும் ராஜ்நிவாஸ் தெரிவித்துள்ளது பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நாடு அண்மைக் காலங்களில் புரட்சிகரமான பல மாற்றங்களை சந்தித்து வருகிறது ஏழைகள் மற்றும் நலிவடைந்த பிரிவினருக்கான அரசின் முக்கியத் திட்டங்களில் அனைவருக்கும் வங்கிக் கணக்கு வழங்குவதற்கான ஜன்தன் திட்டமும் ஒன்றாகும்

பாலச்சந்திரன் இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார்

மீண்டும் தலைப்புச் செய்திகள் முத்தலாக் விவகரத்து முறையை தண்டனைக்குறிய குற்றமாக அறிவிக்கும் அவசர சட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆப்கானிய அதிபர் திரு அஷ்ரப் கனி ஆகியோர் இன்று புதுடெல்லியில் பேச்சுவார்த்தை நடத்தினர் புதுவையில் தூய்மைப் பணி இயக்கத்தை மேலும் சிறப்பாக செயல்படுத்துவது குறித்து துணைநிலை ஆளுநர் டாக்டர் கிரண்பேடி இன்று ராத்நிவாசில் அரசுச் செயலர்களின் கூட்டம் ஒன்றை நடத்தினார் வங்கக் கடலில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வுப் பகுதி